சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பிரதமர் திரு ஷின்சோ அபேயுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்

எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது

என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் எச்சரித்துள்ளார்

ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கிப் போட்டி இறதியாட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதத்தை ஒடுக்குவது பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது போன்ற பிரச்சினைகளில் சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்

இதனையொட்டி உலகின் மிக உயரமான அவரது சிலை திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் ஒற்றுமைக்கான சிலையாக இது திகழும் என்றும் அவர் கூறினார் அவரது பிறந்த தினத்தையொட்டி நடைபெறவுள்ள ஒற்றுமைக்கான ஒட்டத்தில் பொதுமக்கள் பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் கதந்திரப் போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் பழங்குடியின சமுதாயத்தினர் என்றும் அவர் குறிப்பிட்டார் விளையாட்டுத் துறையில் நமது நாட்டு வீரர்கள் புரிந்து வரும் சாதனைகளுக்கு பாராட்டுத் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் புவனேஸ்வரில் உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டி நடைபெறவுள்ளதை கடடிக்காட்டிய பிரதமர் இப்போட்டியில் இந்திய அணிக்கு பொதுமக்கள் உற்சாகம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இந்தப்போட்டியில் பங்கேற்க உள்ள இதர அணி வீரர்களுக்கும் தாம் வாழ்த்துத் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலத்தையொட்டி பொதுமக்களுக்கு வாழ்த்துத் தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார் பொதுமக்கள் உடல்நலத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார்

அரசு முறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அற்நாட்டு பிரதமர் திரு ஷின்சோ அபேயுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் திரு மோடியும் திரு அபேயும் யமாநாஷியில் உள்ள பிரபல ரோபோ தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்று பார்வையிட்டனர் பின்னா் இரு தலைவா்களும் இன்று கைஜி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் டோக்கியோ திரும்புகின்றனா்

ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோஃபியான் மாவட்டத்தில் போடர்வால் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வீரர் மீது தீவிரவாதிகள் இன்று தாக்குதல் நடத்தினர் இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் தக்க பதிவடி கொடுத்ததாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்பகுதியில் பதங்கியிருக்கும் தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதகாப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்வது சமூக வலைத்தளங்களை ஆயுதமாக பயன்படுத்துவது போன்ற செயல்கள் அரசியல் மாண்டை குலைக்கும் என்று மத்திய சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சின்ஹா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் சுட்டத்திட்டங்களுக்குட்பட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வழங்குவதில் உள்ள சிக்கல்களுக்கு தீாவுகானும் வகையில் அரசியல் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரசார் பாரதி தலைவர் திரு குர்யபிரகாஷ் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படும் நேரம் குறைந்து வருவது மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக பயன்படுத்தப்படாமல் இருப்பது குறித்தும் கவலை தெரிவித்தார் பள்ளிகளில் பாலியல் குற்றச்சாட்டுக்களுக்கு உள்ளாவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையள் எச்சரித்துள்ளார் இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளார்களிடம் பேசிய அவர் மாவட்டந்தோறும் ஆட்சியர்கள் கல்வித் துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் இணைந்து பள்ளிகளை கண்காணித்து வருவதாக தெரிவித்தார் தமிழக அரசு மேற்கொண்ட பாடத்திட்ட மாற்றத்திற்கு மத்திய அரசு பாராட்டுத் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார்

மதுரையில் எய்ம்ஸ் அமைவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மருத்துவமனை அமையவுள்ள இடத்திற்காள நில அளவிடும் பனி மற்றும் மண் பரிசோதனை நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவித்தார்

டெங்கு காய்ச்சல் தற்போது குறைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்றும் திரு விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டார் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பொள் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் அரியநேந்தலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

முன்னதாக இட்பகுதியில் தரம் உயர்த்தப்பட்ட நல வாழ்வு மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார் பிரதமரின் மக்கள் ஆரோக்கியத் திட்டத்தின் மூலம் ஏழழ மக்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார்

சிகிச்சைக்கு பின் ஏற்படும் தொடர் செலவுகளையும் அரசே ஏற்றுக்கொள்வதாகவும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார்

இம்மனுக்கள் மீதான விசாரணையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதிகள் திரு சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் திரு

ஜோசுப் ஆகியோரடங்கிய அமர்வு விசாரிக்க உள்ளது

தில்லியில் இதுவரை இல்லாத அளவிற்கு காற்றின் மாசு அளவு அதிகரித்துள்ளது மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தில்லியில் காற்றின் தரம் குறித்த குறியீடுகள் மிகவும் மோசமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இலங்கை நாடாளுமன்றத்தை முடக்கி வைக்கும் முடிவை அந்நாட்டு அதிபர் திரு எமத்ரிபாலா சிறிசேனா மறபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு காரு ஜெயசுர்யா கேட்டுக் கொண்டு உள்ளார் அவர் இன்று அந்நாட்டு அதிபருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நாடாளுமன்றத்தை முடக்கி வைக்கும் முடிவு நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதுபோன்ற முக்கிய விஷயங்களில் சபாநாயகருடன் ஆவோசனை நடத்தி இருக்க வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

மகிந்தா ராஜபக்சேவை பிரதமராக நியமித்தும் அதிபர் திரு மைத்ரிபாலா சிறிசேனா உத்தரவிட்டிருந்தார் தில்லி முன்னாள் முதலமைச்சர் மதன்லால் குரானாவின் மறைவிற்கு குடியரசுத்தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் மற்றும் பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவர் தனது பொது வாழ்க்கையில் பெரும் பங்காற்றியுள்ளார் என்றும் நாட்டு மக்களின் நலனுக்காக அரும்பாடுபட்டுள்ளார் என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தில்லி மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அவர் அளித்த பங்களிப்பிற்கு என்றென்றும் மக்களால் நினைவு கூறப்படுவார் என்று தெரிவித்துள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட இரங்கல் செய்தியில் தில்லியின் வளா்ச்சிக்கு குறிப்பாக அடிப்படை கட்டணப்பு வசதிகளை உறுதிசெய்ய ஓய்வின்றி உளழத்தவா் திரு மதன்வால் குரானா என்று குறிப்பிட்டுள்ளார் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கிப் போட்டி இறதியாட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது

ஒருபோட்டி டை யில் முடிவடைந்தது

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் கோவா அணி இன்று புனே அணியை எதிர்கொள்கிறது புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தில்லி உத்தரப்பிரதேச அணியையும் பாட்னா ஹரியானா அணியையும் எதிர்கொள்கின்றன